பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார்

திட்டமிட்டுள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார்

உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப்போட்டியில் இன்று பிரான்ஸ் குரேஷியா அணிகள் மோதுகின்றன

இந்தியாவுக்கு எதிராக லண்டனில் நடைபெற்ற இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் கடந்த காலத்தில் எந்த உறவும் இல்லாமல் இருந்த எதிர்க்கட்சிகள் தற்போது கைகோர்த்துக் கொண்டு மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் இரண்டுநாள் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று அஸ்ஸாம்கரில் பூர்வாஞ்சல் விரைவுச் சாலை திட்டத்தை தொடங்கி வைத்துப் பேசினார் உத்தாப்பிரதேசத்தில் முந்தைய அரசுகளின் தவறான கொள்கைகளால் வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப்பட்டு இருந்ததாக அவர் கூறினார் தற்போதைய அரசு பல்வேறு பணிகளை மேற்கொள்ளும் போது அதற்கு எதிர்க்கட்சிகள் தடங்கலாக இருப்பதாக அவர் தெரிவித்தார் பிரதமர் திரு மோடி இன்று மிர்ஸாபூரில் பன்சாகர் கால்வாய்த் திட்டத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் அங்கு மருத்துவக் கல்லூரிக்கு அடிக்கல் நாட்டும் பிரதமர் மேலும் பல்வேறு திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார் நடப்பாண்டில் மாநில அரசு எட்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு கூட்டுறவுக் கடன் வழங்க முன்வந்திருப்பதாக மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் கூறியுள்ளார் நாகை மாவட்டத்தில் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் எட்டு மாத காலத்திற்கு வட்டியில்லாமல் கூட்டுறவுக் கூடன் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் அனைத்து திட்டங்களையும் மாநில அரசு காலதாமதம் இல்லாமல் விரைவாக செயல்படுத்தி வருகிறது என்று அவர் கூறினார் தேனி மாவட்டம் பொட்டிபரத்தில் அமைய உள்ள நியூட்ரினோ ஆய்வகத்தால் கற்றுச்சூழலுக்கோ உயிரினத்திற்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று அந்த ஆய்வு மையத்தின் திட்ட இயக்குறர் திரு விவேக் தத்தா கூறியுள்ளார் தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்திட்டம் செயல்படும் போது பாதிக்கக்கூடிய கதிர்வீச்சு ஏற்படாது என்றும் உறுதியளித்தார் இந்த ஆய்வு காரணமாக உயிரினங்களுக்கோ பொது மக்களுக்கோ அணைகளுக்கோ எந்த பாதிப்பும் இருக்காது என்று கூறிய அவர் இதுவரை இதற்காக நிலம் கையகப்படுத்தப்படவில்லை என்று தெரிவித்தார் தொலைநோக்கியில் விண்வெளியைப் பார்ப்பது போன்று இந்த ஆய்வகத்தின் செயல்பாடுகள் இருக்கும் என்று திரு விவேக் தத்தா கூறினார்

இதனால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளது தர்மபுரி மாவட்டம் ஒகேளக்கல்லுக்கு மேலும் தண்ணீர் வரத்து உயரும் என்பதால் அங்கு மாவட்ட நிர்வாகம் பலத்த பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது ஒகேளக்கல்லில் குளிக்கவும் பரிசல் சவாரிக்கும் ஏழாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆற்றின் கரையோரங்களில் காவல் துறையினர் ரோந்துப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே காவிரியில் கூடுதலாக உபரி நீர் திறந்து விடப்படுவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தும் அதிகரித்துள்ளது

அனைத்து கர்ப்பிணி பெண்களும் விரிவான தரமான மருத்துவ சிகிச்சையை இலவசமாகப் பெறும் வகையில் கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் பிரதமரின் கரக்ஷித் மாத்ரிய அபியான் ஆகும் இத்திட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிகச்சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஏராளமான பெண்கள் இதில் பயன் பெற்றுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சென்னை உயர்நீதிமன்றத்தில் பத்து அண்வுகளும் உயர்நீதிமன்றத்தின் மதுரைக் கிளையில் ஆறு அமர்வுகளும் விசாரணை நடத்தியதாக அவர் கூறினார்

தெற்கு சூடானில் ஆயுதக் குவிப்பு நடவடிக்கைக்கு ஐநா பாதுகாப்புச் சபை தடை விதித்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் டாக்காவில் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசினாவை சந்தித்து தீவிரவாத தடுப்பு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து பேச்சு வார்த்தை நடத்தினார் அஹ்மதாபாத் ஜெகந்நாதர் ஆலயத்தில் நடைபெற்ற ரத யாத்திரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஹஜ் புனித யாத்திரைக்கான முதலாவது தொகுதி பயணிகளின் பயணத்தை மத்திய சிறுபான்மயினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தஞ்சாவூர் மாவட்ட குறுவை சாகுபடி தொகுப்புத் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் சாகுபடிப் பணிகளை வேளாண் துறை இயக்குநர் திரு தட்சிணாமூர்த்தி நேரில பார்வையிட்டு ஆய்வு செய்தார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஜவ்வாது மலை வளர்ச்சிப் பணிகள் செயல் திட்ட ஒருங்கிணைப்புக் கூட்டத்தில் மாற்றுத் திறனாளி குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு கந்தசாமி ஆடுகளை வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் மக்கள் நீதிமன்றத்தில் தீர்வு காணப்பட்ட வழக்குகளுக்கான ஆணையை நீதிபதிகள் கூட்டாக பயனாளிகளுக்கு வழங்கினர் திருத்தணி முருகன் கோவிலில் வரும் ஆடிக் கிருத்திகையை முன்னிட்டு செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திருமதி சுந்தரவல்லி ஆய்வு நடத்தினார் மதுரை மாவட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்துவது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு மாநிலத் தேர்தல் ஆணையர் திரு எம் மாலிக் பெரோஸ்கான் பங்கேற்று ஆய்வு மேற்கொண்டார்

சென்னை சைதாப்பேட்டை சட்டமன்றத் தொகுதி சூரியா நகர் பகுதியில் குப்பைகளைத் தரம் பிரித்து வெளியேற்றும் இடத்தை சட்டமன்ற உறுப்பினர் திரு மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார் விளையாட்டுச்செய்திகள் முதலில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக் குறித்த செய்திகள்

மாஸ்கோவில் இன்று நடைபெற உள்ள இறுதிப்போட்டியில் பிரான்ஸ் குரேஷியாவை எதிர்கொள்கிறது இந்திய நேரப்படி இரவு எட்டரை மணிக்கு இந்தப் போட்டி நடைபெற உள்ளது இதற்கிடையே மூன்றாவது இடத்தை நிர்ணயிப்பதற்காக செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் நேற்றிரவு நடந்த போட்டியில் பெல்ஜியம் அணி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வீழ்த்தியது

இங்கிலாந்தின் பிளங்கட் அபாரமாக பந்து வீசி நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் விம்பிள்டன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸை வீழ்த்தி ஜெர்மனியின் ஏஞ்சலிக் கெர்பர் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார்

ஆடவர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை வெல்வதற்கான இறுதிப் போட்டி இன்று நடைபெற உள்ளது இதில் செர்பிய வீரர் ஜோக்விச்சும் தென்னாப்பிரிக்காவின் கெவின் ஆன்டர்ஸனும் மோதுகின்றனர்

செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியாவின் சவ்ரவ் சவுத்ரி தங்கப்பதக்கம் வென்றார் ஆடவர் பத்து மீட்டர் ஏர்பிஸ்டல் பிரிவில் அவர் இந்தப் பதக்கத்தை வென்றிருக்கிறார்